வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ

ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்

ராம்நாத் அரசியல் சாசனம் கருத்து சுதந்திரத்தை மக்களுக்கு வழங்கி உள்ள போதிலும் இதர சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளையும் அனைவரும் மதிக்க வேண்டும் என்பதே அரசியல் சாசனத்தின் எதிர்பார்ப்பு என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரின் தொடக்க நாளாள இன்று இரு அவைகளின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அண்மையில் குடியரசு தின விழாவும் தேசிய கொடியும் அவமதிக்கப்பட்டது துரதிருஷ்ட வசமானது என்றார்

அப்படி இருந்தும் இந்த சட்டங்களின் அமலாக்கத்தை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருப்பதால் நீதிமன்றத்தின் முடிவை அரசு மதிக்கும் என்றும் அவர் கூறினார் கொரோனா பிரச்சனையை அரசு எதிர்கொண்ட விதம் குறித்து குடியரசுத் தலைவர் திருப்தி வெளியிட்டார் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாகவே கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடிந்திருப்பதாகவும் கொரோனா பிரச்சனையால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சேதங்களில் இருந்து நாடு மீண்டு வர தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதன் மூலம் கடினமான இத்தருணத்தில் மனித குலத்திற்கான கடமைகளை நிறைவேற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார்

அரசு அறிவித்துள்ள தேசிய கல்விக் கொள்கையில் மாணவர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பதை திரு ராம்நாத் கோவிந்த் சுட்டிக்காட்டினார்

புதிய வேளாண் சட்டங்களை கண்டித்து காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக இடது சாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற உரையை புறக்கணித்தன ஒத்திவைப்பு குடியரசு தலைவரின் உரை முடிவடைந்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இந்த உரையின் நகல்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதைத் தொடர்ந்து நிதியமைச்சர் திருமதி

இரு அவைகளிலும் அமர்விடைக் காலத்தில் காலமான முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன இனி நாடாளுமன்றம் வரும் திங்கட்கிழமை மீண்டும் கூடும் மோடி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் எண்ணங்களை ஜனநாயக முறையில் நிறைவேற்றுவார்கள் என தாம் நம்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று புதுடெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அவர் இன்று புதுச்சேரி திரும்பும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார்

நரேந்திர மோடி தான் என்பதை தாம் காலம் கடந்து உணர்ந்திருப்பதாகவும் வரவிருக்கும் சட்டமன்றத் தேர்தவில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் திரு நமச்சிவாயம் தெரிவித்தார்

ஜேபி நட்டாவிற்கு வரலாறு காணாத வரவேற்பு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அன்பழகன் புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சர் திரு நமச்சிவாயம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாய்ந்தான் ஆகியோர் பாரதிய ஜனதாவில் சேர்ந்திருப்பதால் முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் அவ்வாறு செய்யாவிட்டால் அரசின் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் உடனடியாக நிறுவிக்க வேண்டும் என்று அவர் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடன் பேசுகையில் கூறினார்

ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தின் கூட்டத் தொடரில் எம்பிக்கள் மக்களின் எண்ணங்களை ஜனநாயக முறையில் நிறைவேற்றுவார்கள் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்